வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியை பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசையிலும் தகவல் ஒலிபரப்புத்துறை அலைவரிசைகளிலும் மக்கள் பார்க்கலாம் இது தவிர அகில இந்திய வானொலியின் இணையதளத்திலும் இது ஒலிபரப்பாகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம்பெறும் இன்றிரவு எட்டு மணிக்கு இது மறுஒலிபரப்பு செய்யப்படும்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 போர்ட்ப்ளேர் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இன்று கூலை கார்நிகோபாரில் உள்ள சுனாமி நினைவுச் சின்னத்தில் மலர்வளையம் வைத்தும் மெழுகுவர்த்தி ஏற்றி அவர் அஞ்சலி செலுத்துகிறார் பின்னர் ஆராங் என்னுமிடத்தில் புதிய தொழிற்பயிற்சி நிலையத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் பல்வேறு கட்டமைப்புத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதனைத் தொடர்ந்து போர்ட்ப்ளேரில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் அவர் அங்குள்ள செல்லுலார் சிறையயும் பார்வையிடுகிறார் போர்ட்ப்ளேரில் சவுத் பாயிண்ட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மிக உயரமான கொடிக்கம்பத்தில் தேசியக்கொடியை ஏற்றி வைக்கும் திரு நரேந்திரமோடி மெரினா பார்க் பகுதியில் உள்ள நேதாஜியின் சிலைக்கும் மரியாதை செலுத்துகிறார்

அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கான புதிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் தொடங்குவதற்கான கொள்கைகளை வெளியிடும் அவர் ஏழு மெகாவாட் திறன் கொண்ட சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையம் சசூரிய மின்சக்தி கிராமம் ஆகியவற்றை தொடங்கி வைத்து பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் மதச்சார்பின்மை என்பது இந்தியர்களின் மரபணுவிலேயே உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் அஹமதாபாதில் பிஜேபி மாணவர் அமைப்பின் தேசிய மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவில் மதச்சார்பின்மைக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்றார் மாறாக அது மிகுந்த பாதுகாப்புடன் இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் மதச்சார்பின்மைக்கு எதிராக நடைபெறும் ஒருசில சும்பவங்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் உள்ள மக்கள் சாதி மத பாலின பாகுபாடு ஏதமின்றி ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற உணர்வுடன் வசித்து வருவதாகவும் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்தார் எந்தவொரு பிரச்சினையாக இருந்தாலும் அதுபற்றி சிந்தித்து விவாதித்து முடிவு செய்ய வேண்டுமே தவிர இடையூறு ஏற்படுத்தக் கூடாது என்றார் மாணவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினரிடையே தேச வளர்ச்சிக்கான ஆக்கபூர்வ உணர்வுகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் செல்ஃபோள் வாட்ஸ்அப் மூலம் முத்தலாக் சொல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பெங்களூரு பெண்ணிற்குத் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி

முத்தலாக் தடைச் சுட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்தப் பிரச்சினையை தமது அமைச்சகம் முன்னுரிமை அடிப்படையில் கையாளவிருப்பதாக அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமதி மேனகா காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார்

ஏற்கனவே ஏழு நாட்களாக நடைபெற்று வந்த விசாரணைக் காலம் முடிவடைந்ததை அடுத்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது அவரது காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இளைய தலைமுறையினரிடம் இசை மற்றும் நடனம் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை நங்கநல்லூரில் நடைபெற்ற சென்னையில் மார்கழி திருவிழா வில் பேசிய அவர் கர்நாடக இசை உலகெங்கிலும் ரசிகர்களைக் கொண்டது என்றார் நமது பண்டைய சமுதாயத்தில் இசையும் நடனமும் வாழ்க்கையின் அன்றாட அங்கமாக திகழ்ந்ததை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இசை நடனம் கலை இன்றி நாகரீகம் இல்லை என்றும் குறிப்பிட்டார்

சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி மாவட்ட அளவிலான ஆயத்தக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு புதிய முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திண்டுக்கல்லில் வனத்துறை அமைச்சர் திரு

திருவண்ணாமலையில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு

தஞ்சையில் வேளாண் அமைச்சர் திரு

திருவள்ளூரில் ஊரகத் தொழில்துறை அமைச்சர் திரு

விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்த விவசாயிகள் முன்வந்தால் அவர்களுடன் பேச்சு நடத்த அரசு தயாராக இருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே மூன்று முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின்போது காலஅவகாசம் கோரிய விவசாயிகள் தற்போது திடீரென போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் விவசாயிகளை திறந்த மனதோடு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் நடத்தி வந்த தொடர் போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறை பணியாளர்களின் ஊதிய முரண்பாடுகளைக் களைய அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு தீர்வு காண்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித் துறை முதன்மைச் செயலாளர் உறுதி அளித்ததை அடுத்து நேற்றுடன் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது சீனாவுடனான வர்த்தகப் பேச்சுவார்த்தைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார்

ஸீ ஜின்பிங் கூறியுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த சீக்கிய யாத்திரிகர்கள் கர்தார்பூர் நெடும்பாதை வழியாக விசா இன்றி சென்று வருவதற்கான பரிந்துரைகளை பாகிஸ்தான் இந்தியாவிடம் அளித்துள்ளது பங்களாதேஷ் நாடாளுமன்றத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது தாமும் எதிர்பாராதவிதமாக பிரதமர் பதவிக்கு வந்த நபர்தான் என முன்னாள் பிரதமர் திரு தேவ கவுடா தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரத்தில் இடதுசாரிக் கட்சிகள் நடத்தும் பெண்கள் மதில் பிஜேபி நடத்தவுள்ள ஐயப்ப ஜோதிக்கு போட்டியாக கேரளா முழுவதும் நாளை மறுதினம் மகளிர் சங்கமம் நடத்தப் போவதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது

கொல்கத்தா துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட துரப்பண பணியின்போது இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் வானிலிருந்து வீசப்பட்ட ஆயிரம் பவுண்டு எடையுள்ள வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மாற்றுப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை செய்தித் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார்

அன்பழகன் வழங்கினார் கொப்பரை தேங்காய்க்கு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் விலை நிர்ணயம் பெற்றுத்தந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து பொள்ளாச்சியில் நடைபெற்ற விழாவில் சுட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டார்

தூத்துக்குடியில் தனியார் விடுதியில் தங்கியுள்ள அமெரிக்க இளைஞரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மெல்பேர்னில் நடைபெற்றுவரும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் ஐந்தாம் நாள் ஆட்டம் மழை காரணமாக தடைபட்டுள்ளது